சுட்டப்பேரவைதேர்தல் நடைபெறும் தமிழகம் உள்ளிட்டநான்குமாநிலங்களிலும் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்திலும் அரசியல் கட்சிகளின் பிரச்சாரம் தீவிரமடைந்துள்ளது

நாட்டின் பலபகுதிகளில் கோவிட்

இதுவரைசுமார் நான்கரைகோடிடோஸ்

என்றுசுற்றுச்சூழல்துறைஅமைச்சர் திருபிரகாஷ் ஜவடேகர் தெரிவித்துள்ளார் இனிவிரிவானசெய்திகள் நாட்டில் சட்டப்பேரவைதேர்தல் நடைபெறும் தமிழகம் உள்ளிட்டநான்குமாநிலங்களிலும் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்திலும் அரசியல் கட்சிகளின் பிரச்சாரம் தீவிரமடைந்துள்ளது தமிழகம் கேரளாமற்றும் புதுச்சேரியில் ஒரேகட்டமாகஏப்ரல் ஆறாம் தேதிதேர்தல் நடைபெறுகிறது

மனுக்களைவிலக்கிக்கொள்ளநாளைகடைசிநாளாகும் அதைத்தொடர்ந்துநாளைமாலை இறுதிவேட்பாளர் பட்டியல் வெளியிடப்படும் அசாம் மாநிலம் போகாகட்டில் இன்றுநடைபெற்றபிரச்சாரப் பொதுக்கூட்டத்தில் பிஜேபி மூத்ததலைவரும் பிரமதருமானதிருநரேந்திரமோடிஉரையாற்றினார் இன்றுமாலைமேற்குவங்க மாநிலம் பங்குராவில் நடைபெறும் பிரச்சாரபொதுக்கூட்டத்தில் பங்கேற்றுஅவர் உரையாற்றவுள்ளார் இதுதொடர்பாகடுவிட்டரில் பதிவிட்டுள்ளஅவர் காங்கிரஸ் இடதுசாரிகட்சிகள் மற்றும் திரணாமுல் கட்சிகள் மேற்குவங்கத்தின் முன்னேற்றத்திற்குதடையாகஉள்ளதாககுற்றம் சாட்டியுள்ளார் இதனிடையேமேற்குவங்கசட்டப்பேரவைதேர்தலுக்கானபிஜேபியின் தேர்தல் அறிக்கைய அக்கட்சியின் மூத்ததலைவரும் உள்துறைஅமைச்சருமானதிருஅமித் ஷா இன்றுமாலைகொல்கத்தாவில் வெளியிடவுள்ளார்

உத்தரபிரதேசத்தில் பல்வேறு இடங்களில் பாதிப்பு அதிகரிக்கத் தொடங்கியுள்ளதால் மக்கள் முன்னெச்சரிக்கைநடவடிக்கைகளைபின்பற்றுமாறுமாநிலஅரசுகேட்டுக்கொண்டுள்ளது பரிசோதனைகளைஅதிகரிக்கஅம்மாநிலமுதலமைச்சர் திருயோகிஆதித்யநாத் உத்தரவிட்டுள்ளார்

தடுப்பூசிசெலுத்தம் பணிகளைதீவிரப்படுத்தநடவடிக்கைஎடுக்கப்பட்டுள்ளதாகஅம்மாநிலதுணைமுதலமைச்சர் திருநிதின் பட்டேல் தெரிவித்துள்ளார்

பாதிப்பைகட்டுப்படுத்த இந்தூர் போபால் ஜபவ்பூர் ஆகியநகரங்களில் இன்று முழு ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டுள்ளது தெலங்கானா பீஹார் உள்ளிட்டமாநிலங்களிலும் பாதிப்பு அதிகரிக்கதொடங்கியுள்ளது ஹோலிப் பண்டிகையைமுன்னிட்டுவெளிமாநிலங்களிலிருந்தபிஹாருக்குவருவோருக்குபரிசோதனைகளைமேற்கொள்ளநடவ டிக்கைஎடுக்குமாறுபீஹார் முதலமைச்சர் திருநிதீஷ்குமார் உத்தரவிட்டுள்ளார்

அங்குமுகக்கவசம் அணியாதவருக்குஅபராதம் விதிக்கப்பட்டதுடன் பல்வேறுகட்டுப்பாடுகளும் கடுமையாக்கப் பட்டுள்ளன

நாட்டில் இதுவரைசுமார் நாள்கரைகோடிடோஸ் தடுப்பூசிசெலுத்தப்பட்டுள்ளதாகமத்தியஅரசுகூறியுள்ளது

குறுகியகாலத்தில் மிகப்பெரிய அளவில் தடுப்பூசிசெலுத்தப்பட்டுசாதனைநிகழ்த்தப்பட்டுள்ளதாகசுகாதாரத்துறைகூறியுள்ளது

ஏற்கெனவேநடைமுறையில் உள்ளகுறைந்தபட்கஆதரவு விலைதிட்டங்களின் கீழ்

கடந்தவியாழக்கிழமைதடுப்பு மருந்துசெலுத்திக் கொண்டநிலையில் தொற்றுஏற்பட்டுள்ளது இம்ரான்கான்வீட்டிலேயேதனிமைப்படுத்திக்கொண்டுள்ளதாகபாகிஸ்தான் ககாதாரத்துறைஅமைச்சர் திரு திரு ஃபைசல் சுல்தான் தெரிவித்துள்ளார் இதேபோல் திரு இம்ரான்காளின் மனைவிதிருமதி புஸ்ரா பீபிக்கும் தொற்றுஉறுதிசெய்யப்பட்டுள்ளது திரு இம்ரான்கான் விரைவில் குணமடையவேண்டும் என்றுபிரதமர் திருநரேந்திரமோடிவாழ்த்துதெரிவித்துள்ளார்